மேலும் வலுப்படுத்தி கொள்ள பிரதமா் திரு

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்

அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் அதிபரும் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் இன்று கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளும் விருப்ப வாத்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து பேச்சுவாா்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே நிலவி வரும் வரவாற்று சிறப்புமிக்க நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் பகுதியில் அமைதியும் முன்னேற்றமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஆர்வம் கொண்டிருப்பதாக மோடி தெரிவித்தாா் இந்தியாவுக்கு ஐ

பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடம் கிடைப்பதற்கு உஸ்பெகிஸ்தான் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது

சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது குறித்தும் இரு நாடுகளும் ஆலோசித்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் சகிப்புத்தன்ம இல்லாததால் பிரதமர் திரு நரேந்திரமோடி மீது எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்காக விமர்சனங்களை தலைமையிலான மத்திய அரசு உள்ளார்ந்த வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுவதாக மத்திய சிறுபான்மையினா் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளாா்

நக்வி பிரதமா் திரு நரேந்திரமோடி முழு அா்ப்பணிப்பு உணா்வோடு எவ்வித பாரபட்சமுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக கூறினார்

ஏழை எளிய மக்கள் பயன் பெறும் வகையில் குறைந்த செலவில் தரமான கல்வியை எளிதாக பெறுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

முக்தார் அப்பாஸ் நக்வி உறுதிப்பட தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் சிலிண்டர்களில் அடைக்கப்பட்ட பயோ கேஸ் உற்பத்தியை வர்த்தக ரீதியாக செயல்படுத்தும் புதிய முயற்சியை மத்திய அரசு இன்று தொடங்கி வைத்தது புதுதில்லியில் இன்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தும் பயோ கேஸை தயாரிக்க தொழில்முனைவோர் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் சாட்டேட் என்றழைக்கப்படும் புதிய திட்டத்தின்கீழ் ஊக்குவிக்கப்படும் வா்த்தக ரீதியான பயோ கேஸ் உற்பத்தியால் வாகன ஓட்டிகள் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளும் பயன்பெறுவர் என்று தெரிவித்தார் விவசாயிகள் இத்திட்டத்திற்கு தங்கள் கால்நடைகளில் இருந்து கிடைக்கும் கழிவுகளை விற்பனை செய்வதால் அவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார்

பயோ கேஸ் உற்பத்தி மையங்களில் இருந்து உயிரி கழிவு உரங்கள் உபபொருளாக தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பயோ கேஸ் சிலிண்டர் திட்டம் எதிர்காலத்தில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெரும் என்றும் அவர் கூறினார் உள்நாட்டிலேயே அதிகளவு உயிரி ளரிபொருள் உற்பத்தி செய்வதை அரசு ஊக்குவிப்பதால் பெட்ரோலியப் பொருட்களின் இறக்குமதி குறையும் என்றும் விவசாயிகளின் வருமானம் இருமடங்காக உயர்த்தும் இலக்கு எட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தால் அன்னியச் செலாவணி பெருமளவு சேமிக்கப்படும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் நாடு முழுவதிலும் தங்கியுள்ள ரோஹிங்கயா அகதிகளின் பயோமெட்ரிக் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் கேட்டுக் கொண்டுள்ளார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற கிழக்குமண்டல மாநிலங்களின் கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய உள்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் ஆலோசனைகளை வழங்கினாா் மாவோயிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி ஜார்க்கண்ட் முதலமைச்சா் ரகுபாா் தாஸ் பீகாா் துணை முதல்வா் குஷில்குமாா் மோடி ஒடிசா மாநில நிதியமைச்சர் சசி பூஷன் பெஹேரா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்குவங்க மாநிலத்தில் மத்திய படைகள் பாதுகாப்பு கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் வலிபுறுத்தினார் இதுதொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடனும் அவர் ஆவோசனை நடத்தினார் மேற்குவங்கத்தில் தேர்தலை பாரபட்சமின்றி நடத்துவதற்கு வசதியாக முன்னர் கொண்டுவரப்பட்டிருந்த மத்தியப்படை பாதுகாப்பு தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையின் பேரில் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக திரு

எவ்வித பாகுபடின்றி மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தி உள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தி சன்வதேச சுற்றுப்புற தூய்மை மாநாட்டில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவா் திரு

தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது குறித்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய திரு வெங்கையா நாயுடு நாட்டின் அனைத்து சமூக மக்களும் தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு தங்களது பங்களிப்பை பெரிய அளவில் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் கற்றுப்புற துய்மை நாட்டின் அரசியல் விடுதலையைவிட முக்கியமானது என்று தேசப்பிதா காந்தியடிகள் கருதியதால்தான் தூய்மை பாதுகாப்பு திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை வழங்கியதாக தெரிவித்தாா்

நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவ நிபுணர்கள் இருவருக்கு இவ்வாண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது

சரக்கு மற்றும் சேவைவரி வருவாய் கடந்த மாதத்தில் ஏறுமுகத்திற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பல்வேறு துறைகளில் திரு ராம்நாத் கோவிந்தின் ஞானத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் இந்தியா பெரும்பயனை அடைந்துள்ளது என்று திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருடனும் அவர் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோரும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்